திருநரேந்திரமோடிகுறிப்பிட்டுள்ளார் ஜம்முகாஷ்மீர் மற்றம் லடாக் பகுதிகளைபாதுகாப்புத் துறைஅமைச்சர் திரு

ரூபாய் செலவிட்டுள்ளதாகமுதலமைச்சர் திருளடப்பாடிபழனிசாமிதெரிவித்துள்ளார்

மருந்துவழங்கப்படஉள்ளதாகதமிழகசுகாதாரத்துறைஅமைச்சள் டாக்டர் விஜயபாஸ்கள் கூறியுள்ளார்

பெற்றுள்ளது

இளையோர் திறன் நாளைமுன்னிட்டுஏற்பாடுசெய்யப்பட்டிருந்த சுர்வதேச இணையதளம் வாயிலானமாநாட்டில் காணொலிகாட்சிவாயிலாகஅவர் உரையாற்றினார் இந்தநோய் தொற்றுநமதபணிக் கலாச்சாரத்தையும் மாற்றியுள்ளதாகஅவர் குறிப்பிட்டார் இருப்பினும் இளையோர்கள் காலத்திற்குஏற்றார்போல் புதியதிறன்களைவளர்த்துக் கொள்வதாகஅவர் தெரிவித்தார் திறன் என்பதுதனித்துவம் வாய்ந்ததுஎன்றும் காலத்தால் அழியாதுஎன்றும் அவர் கூறினார் கேதார்நாத் புனிததலத்தில் நடைபெற்றுவரும் மேம்பாட்டுப் பணிகளைபிரதமர் திரு நரேந்திரமோடி இன்றுஆய்வு செய்தார் இந்ததிருக்கோவிலுக்குசிறப்பு சேர்க்கும் வகையில் பல்வேறுதிட்டங்கள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன அவ்விடத்தில் அமைந்தள்ள ஐகத்குரு சங்கராச்சாரியாரின் சமாதியைமேம்படுத்துவதற்கானபணிகளும் மேற்கொள்ளப்பட்டுவருகின்றன

ஐக்கியநாடுகள் சபையின் பொருளாதாரம் மற்றம் சமூக குழுமத்தின் உயர்நிலைமாநாட்டில் பிரதமர் திரு நரேந்திரமோடிகாணொலிக் காட்சிவாயிலாகநாளைமறுநாள் உரையாற்றவுள்ளார் இந்தஆண்டுதுவக்கத்தில் ஐநாபாதுகாப்பு சபையில் நிரந்தரஉறுப்பினரல்வாத இடத்திற்கு இந்தியாதேர்வு செய்யப்பட்டபின்னர் பிரதமர் திரு நரேந்திரமோடி ஐக்கியநாடுகள் உரையாற்றுவது இதுவேமுதல்முறையாகும்

ஜம்முகாஷ்மீர் மற்றும் லடாக் பகுதிகளைபாதுகாப்புத் துறைஅமைச்சர் திரு

இந்தியராணுவத்தின் வடக்குப் பிரிவின் படைத் தளபதியும் பாதுகாப்புத் துறைஅமைச்சருடன் செல்லவிருப்பதாகஎமதுசெய்தியாளர் கூறுகிறார் லே மணாலிநெடுஞ்சாலையில் அமைந்துள்ளமுன்னாள் பிரதமர் அடல் பிஹாரிவாஜ்பாயின் பெயர் சூட்டப்பட்டுள்ளகரங்கப் பாதையையும் திரு ராஜ்நாத் சிங் பார்வையிடவுள்ளார்

இந்தசோதனைமுயற்சியை இந்தியமருத்துவஆராய்ச்சிக் குழுமத்தின் கீழ் தேசியகாசநோய் ஆராய்ச்சிநிறுவனம் வெகுவிரைவில் தொடங்க உள்ளதாகவும் டாக்டர் விஜயபாஸ்க் அந்தஅறிக்கையில் தெரிவித்துள்ளார் சிபி எஸ் சிபத்தாம் வகுப்பு பொதுத்தேர்வு முடிவுகள் இன்றுவெளியிடப்பட்டன

அமெரிக்காவில் கல்விபயிலும் வெளிநாடுகளைச் சேர்ந்தமாணவர்களைஅவர்களதுசொந்தநாடுகளுக்குத் திரும்பவேண்டும் என்றஅறிவிப்பை அந்நாட்டு அரசுதிரும்பப்பெற்றுள்ளது